பல்வேறு பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது

ஹிந்தி உள்ளிட்ட அனைத்து இந்திய மொழிகளும் ஒன்றிணைந்து வளர்ச்சி பெறவேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்

நிகழ்ச்சிகளை பிஜேபி தொடங்கியுள்ளது

நாட்டிலுள்ள இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் ஆசியான் மாணவர்களுக்காக ஆராய்ச்சி பட்ட மேற்படிப்புகளை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது

இனி விரிவான செய்திகள் ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும் வீட்டுவசதி துறையை மறுசீரமைக்கும் வகையிலும் பல்வேறு அறிவிப்புகளை நிதியமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் இன்று வெளியிட்டாா் புதுதில்லியில இன்று நடைபெற்ற செய்தியாளா்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவா் ஏற்றுமதி பொருட்களுக்கான வரி குறைப்பு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று கூறினார்

சரக்கு மற்றும் சேவை வரி சுட்டத்தில் உள்ளீட்டு வரி வரவுகளை விரைவில் திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகள் அனைத்தும் மின்னணுமயமாக்கப்படும் என்றும் இந்த புதிய நடைமுறை இம்மாத இறுதிக்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் ஏற்றுமதிக்கான ஊக்கத் தொகையை அதிகரிக்கும் வகையில் நடைமுறையில் உள்ள தற்போதைய திட்டங்களுக்கு பதில் இந்த புதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார்

இதளை செயல்படுத்தும் வகையில் வரையறை செய்யப்பட்டுளள விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் ரிசர்வ் வங்கியில் பரிசீலனையில் உள்ளதாக அமைச்சர் தெரவித்தார் ஏற்றுமதியாளர்கள் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை முழு அளவில் பயன்படுத்தி கொள்ளும் வகையில் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக திருமதி நிர்மவா சீதாராமன் கூறினார்

இதன் மூலம் நடுத்தர பிரிவு மக்கள் பயன்டையும் வகையில் குறைந்த கெலவில் வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நிதி வழங்கப்படும் என்று கூறினார் வீட்டுவசதி கடன்களுக்கான வட்டி வீதம் குறைக்கப்படும் என்றும் பிற வர்த்தக கடன்களுக்கான விதிமுறைகள் தளா்த்தப்படும் என்றும் அமைச்சா் திருமதி நிாமலா சீதாராமன் கூறினாா் ஹிந்தி மற்றும் அனைத்து இந்திய மொழிகளும் ஒன்றிணைந்து வளர்ச்சி பெறவேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதில்லியில் இன்று நடைபெற்ற ஹிந்தி தின நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் அனைத்து மக்களையும் ஒன்று சேர்க்கும் திறன் ஹிந்தி மொழிக்கு உள்ளதாக கூறினார் உலக சமுதாயத்திற்கு இந்தியாவை அடையாளம் காட்ட பொதுவான ஒரு மொழி பயன்பாட்டில் இருக்கவேண்டியது அவசியம் என்றும் கூறினார் நாட்டின் பல்வேறு மொழிகளும் பல பகுதிகளில் பேசுப்பட்டு வரும் வழக்த்தில் உள்ள மொழி வடிவங்களும் இந்தியாவின் வலிமையை உலகிற்கு காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார்

தேசப்பிதா காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற தலைவர்களின் கனவான ஒரே நாடு ஒரே மொழி என்பதை நனவாக்க ஹிந்தி மொழி பயன்பாட்டை மக்கள் ஊக்குவிக்கவேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார் பிரதமா் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களை இணையதளம் வாயிலாக ஏலம் விடுவது இன்று தொடங்கியது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பரிசுப் பொருட்கள் இதில் இடம்பெற்றுள்ளன

பிரதமர் திரு

எய்ம்ஸ் மருத்துவமனையில் கட்சியின் இதர நிர்வாகிகளுடன் இணைந்து தூய்மைப் பணிகளை அவர் மேற்கொண்டார் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளுக்கு பழங்களை அவர் வழங்கினார் நாடு முழுவதும் பிஜேபி சார்பில மருத்துவ முகாம்களும் ரத்தரான நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன தூய்மை பணிகளும் மேற்கொள்ளப்படவுள்ளன பிரதமா் திரு நரேந்திர மோடியின் வாழ்க்கை பயணம் குறித்த கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிரதமா் திரு நரேந்திர மோடியின் சாதனைகள் குறித்த கண்காட்சியை பிஜேபி தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் பிரதமல் திரு நரேந்திர மோடியின் குழந்தை பருவம் முதல் தற்போதைய நிலை வரையிலான புகைப்படக் கண்காட்சியும் காட்சிபடுத்தப்பட்டுள்ளன இந்நிகழ்ச்சியில் அக்கட்சியின் செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா உள்ளிட்ட தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர்

மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கையா நாயுடு நேற்று இதற்கான ஒப்புதலை அளித்தார்

இதற்காக மின்னனு வாயிலாக விண்ணப்பங்களை பெறுவதற்கான நடவடிக்கைகளை தில்லி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் மேற்கொள்ள உள்ளது

அசாம் மாநில குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களின் பெயர்கள் மட்டும் இப்பட்டியலில் இடம் பெறும் என்றும் மேல் முறையீடு நிலுவையில் உள்ள பெயர்கள் இதில் இடம் பெறாது என தெரிவிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் இந்திய நிலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் படையினர் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தின இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாவட்ட காவல்துறை துணை ஆணையர் பாலகோட் மற்றும் மன்கோட் பகுதிகளில் இன்று காலை பாகிஸ்தான் படைகள் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் இதற்கு பாதுகாப்பு படையினர் உரிய பதிலடி கொடுத்ததாக தெரிவித்தார் இருதரப்புக்கும் இளடயே தப்பாக்கி சண்டை நடைபெற்று வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லைப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன

தனது பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் இன்று வடாக் மலைப்பிரதேச தன்னாட்சி மேம்பாட்டு குழுமத்தின் தலைவரும் முதன்மை செயல் உறுப்பினருமான திரு பெரோஸ் அஹமது கான் மற்றும் காா்கில் உதவி ஆணையர் திரு பஷிர் உல் ஹக் சவுத்ரி ஆகியோரை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது அம்மாவட்டங்களில் அகில இந்திய வானொலி மற்றும் துர்தர்ஷன் சேவைகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் பனியாளா்கள் பிராந்திய மொழிகளில் செய்திகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒலிபரப்புவது குறித்து விவாதிக்கப்பட்டது ஆப்கானிஸ்தானில் தாலிபாள் உடனான பேச்சுவார்த்தையை விட அந்நாட்டு அதிபர் தேர்தலுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளன

இதனிடையே தாலிபன்கள் உடனான அமைதிப் பேச்கவார்த்தையை நிறுத்தி கொள்வதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் கடந்த வாரம் அறிவித்துள்ள நிலையில் ஆப்கன் அதிபர் தேர்தல் மேலும் காலதாமதமாக கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் கூறுகின்றன பஹாமா தீவுகளில் வீசிய டோரியன் புயலை அடுத்து புதிய புயல் சின்னம் உருவாகியுள்ளதாக மியாமி தேசிய சூறாவளி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது இந்த புதிய புயல் தற்போது வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும் இது மேலும் வலுப்பெற்று ஹம்பா்டோ அருகே வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பெல்ஜியம் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி இறுதி ஆட்டத்தில் இநியாவின் லக்ஷ்யா சென் டென்மார்க்கின் விக்டர் செவன்செனை எதிர்கொள்கிறார் வியட்நாம் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் சௌரவ் வாமா முன்னேறியுள்ளார்